மோட்டார் வாகனங்களின் ஆவணங்களின் கால அவகாசம் டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சகம் கூறியுள்ளது

டிஜிட்டல் இந்தியா தொழில்நுட்பத்தின் ஒரு பகுதியாக இந்திய விமானப் படை மை ஐ ஏ எஃப் என்ற மொபைல் செயலியை அறிமுகம் செய்துள்ளது

நாட்டில் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் இனி உயிரி எரிபொருள் மின்சக்தி மற்றும் இயற்கை வாயு போன்றவற்றின் மூலம் இயக்கப்படும் மோட்டார் வாகனங்களின் ஆவணங்களின் கால அவகாசம் டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சகம் கூறியுள்ளது முன்னதாக இந்த கால அவகாசம் இரண்டு முறை மா்றறியமைக்கப்பட்டுள்ளது

இது தொடர்பாள ட்விட்டர் பதிவில் ஒன்றரை கோடி ருபாய்க்கும் அதிகமாக வருவாய் பெறும் நிறுவனங்கள் ஆண்டுக்கு ஒரு சதவீத வரி செலுத்தினால் போதமானது என்று மத்திய நிதி அமைச்சகம் கூறியுள்ளது

குடியிருப்புகள் கட்டுவதற்கு விதிக்கப்படும் ஐந்து சதவீத வரி நியாயமான விலையிலான கட்டிடங்களுக்கு ஒரு சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது

டிஜிட்டல் இந்தியா தொழில்நுட்பத்திள் ஒரு பகுதியாக இந்திய விமானப் படை மை ஐ ஏ எஃப் என்ற மொபைல் செயலியை அறிமுகம் செய்துள்ளது இந்திய விமானப் படையில் சேர விரும்புவோருக்கு உதவும் தகவல்கள் இந்த செயலியில் உள்ளன ஆன்ட்ராய்ட் செல்பேசிகளில் கூகுள் ப்ளே ஆப் மூலம் இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்திய விமானப் படையின் வரலாறு வீர தீர சம்பவங்கள் வீரர்களின் பணி அவர்களது ஊதியம் போன்ற தகவல்கள் இடம் பெற்றுள்ளன

நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் நர்மத் ஒர் சிறந்த கவிஞர் என்றும் சமுக நீதிக்காக போராடியவர் என்றும் கூறியுள்ளார் உலக குஜராத்தி மொழி தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து கூறியுள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் குஜராத்தி மக்கள் தங்களது அடையாளத்தையும் நன்மதிப்பையும் மேலும் உயர்த்துவதற்கு உழைக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் நாட்டில் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் இனி உயிரி எரிபொருள் மின்சக்தி மற்றும் இயற்கை வாயு போன்றவற்றின் மூலம் இயக்கப்படும்

மாசுக் கட்டுப்பாட்டை சிக்கன முறையில் மேற்கொள்ளுவதற்கும் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைப்பதற்கும் பொருளாதாரத்தைக் கருதியும் போக்குவரத்து பயன்படுத்துவதற்கான காலம் வந்து விட்டதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக இணைக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் இது செயல்பாட்டுக்கு வரும் என்றும் கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் மதுரையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆய்வு மேற்கொண்டார் இந்த மையத்தால் நடத்தப்படும் தேர்வுகள் சிறந்த மாணவர்களை உலகிற்கு அறிமுகப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் தேர்வு காலங்களில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் தேர்வு மையங்களில் உள்ள பிரச்னைகளுக்கு உடனடி தீர்வு கானுமாறு அமைச்சர் திரு

உலகிலேயே மாபெரும் கல்வி கட்டமைப்பாக திறந்த நிலை பள்ளிக்கூடம் திகழ்வதாக அவர் கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் ராய்கட்டில் கட்டிடம் இடிந்து விழுந்த சும்பவம் மிகுந்த வருத்ததை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

இந்த சுப்பவம் தொமர்பாக தேசிய பேரிடர் மீட்பு படையின் தலைமை இயக்குநருடன் கேட்டறிந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பேரிடர் மீட்பு படையின் முழு ஆதரவுடன் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் சுட்டிக் காட்டினார் நியுயார்க் கில் நடைபெற்று வரும் ஏடிபி சாலஞ்சர்ஸ் கோப்பையின் விளையாட்டுக்களில் இருந்து இந்தியாவின் ரோஹன் போப்பன்னா மற்றும் அவரது இணை டெனிஸ் ஷபாலோவ் முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்தனர்

கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கு பிரதமர் திருநரேந்திர மோடி தலைமையிலான அரசு துணிச்சவாள நடவடிக்கை எடுத்து வருவதாக பிஜேபியின் தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பிஜேபி தொண்டர்களுடன் காணொளி காட்சி மூலம் பேசிய அவர் சேவா ஹய் சங்காத்தான் என்ற கோட்பாடுக்கேற்ப மக்களின் துயர் போக்குவதற்கு பணியாற்றி வருவதாக அவர் கூறினார்

பெண்கள் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டியினரின் வாழ்வு சிறக்க மத்திய அரசுஅறிமுகப்படுத்திய திட்டங்களை மக்கள் அறியச் செய்ய வேண்டும் என்றார் இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்புத் திட்டங்களில் இந்தியாவும் ரஷ்யாவும் நெருங்கி செயல்படுவதாக ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வெங்கடேஷ் வர்மா கூறியுள்ளார் வரவிருக்கும் இரு நாடுகளுக்கிடையேயாள உச்சி மாநாட்டில் அரசியல் பெருளாதாரம் வர்த்தகம் எரிசக்தி போன்றவற்றைக் குறித்து இந்தியாவும் ரஷ்யாவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவில் உற்பத்தி சுசெய்வோம் என்ற அடிப்படையில் இயங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்